நரேந்திர மோடி இன்று இலங்கை அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சே உடன் தொலைபேசி மூலம் உரையாடினார் எதிரான விமர்சனங்கள் சரியான அரசுக்கு தகவல்களின் அடிப்படையில் நம்பகத் தன்மையுடன் கூடியதாக அமைய வேண்டும் என மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக வின் தேர்தல் அறிக்கையை திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ளார் புதுச்சேரி சட்டமன்றத் தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இலங்கை அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சே உடன் தொலைபேசி மூலம் உரையாடினார் இருதரப்பு மற்றும் பலதரப்பு அமைப்புகளின் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர் கொரோனா பிரச்சனை தொடர்வதால் ஏற்படும் சவால்கள் உட்பட பல்வேறு பிரச்சனைகளில் இரு நாட்டு அதிகரிகளுக்கு இடையே நிலையானத் தொடர்புகளைப் பராமரிக்கவும் ஒப்புக் கொள்ளப்பட்டது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அளிப்பதான இந்தியாவின் கொள்கையில் இலங்கைக்கு முக்கிய இடம் இருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் வலியுறுத்தினார் இந்தியாவில் உடல் நல சுற்றுலா வளர்ச்சிக்கு அரிய வாய்ப்புகள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உலக ஆயுர்வேத திருவிழாவில் மெய்நிகர் முறையில் உரையாற்றிய அவர் நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதுடன் பொதுவான உடல்நலத்தை மேம்படுத்துவதே உடல் நலச் சுற்றுலாவின் அடிப்படை என்றார் ஆயுர்வேத மருந்துகளுக்கான தேவை அதிகரித்து வருவதாகவும் ஆயுர்வேத மற்றும் பாரம்பரிய மருந்துகளை உலக அளவில் மேலும் பிரபலமாக்க இதுவே சரியான தருணம் என்றும் கூறினார் நோய் எதிர்ப்புத் திறனை அதிகரிப்பதில் ஆயுர்வேதத்தின் பயன்கள் பற்றிய புரிதல் தற்போது அதிகரித்து வருவதையும் அவர் சுட்டிக் காட்டினார் ஆயுஷ் மருத்துவ முறையிலான சிகிச்சைகளை குறைந்த செலவில் வழங்கவே தேசிய அளவில் ஆயுஷ் இயக்கம் தொடக்கப்பட்டு உள்ளதாகவும் ஆயுர்வேதத் துறையினருக்கு அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் சரியான தகவல்களின் அடிப்படையில் நம்பகத் தன்மையுடன் கூடியதாக அமைய வேண்டும் என மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

பிரகாஷ் ஜவடேகர் இன்று மெய்நிகர் முறையில் தொடக்கி வைத்தார் தகவல் ஒலிபரப்புத் துறை செயலர் திரு அமீத் காரே பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முதன்மை தலைமை இயக்குநர் திரு ஜெய்தீப் பட்நாகர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஜல்ஜீவன் இயக்கத்தின் இலக்குகளை சீரிய முறையில் எட்டியிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் இத்திட்டத்தின் கீழ் கிராமப்புற வீடுகளுக்கு வழங்கப்படும் குடிநீரின் தரத்தை கண்காணித்து மேம்படுத்துவதற்கான வசதிகளையும் அமைச்சர் இந்நிகழ்ச்சியின் போது தொடக்கி வைத்தார்

யஷ்வந்த் சின்ஹா திரிணாமுல் காங்கிரசில் இணைந்துள்ளார் இன்று கொல்கத்தாவில் திரு டெரக் ஒபிரியன் உள்ளிட்ட திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் முன்னிலையில் அவர் திரிணாமுல் காங்கிரசில் சேர்ந்தார்

பாதிக்கப்பட்ட பெட்டியை கழற்றி விட்ட பின்னர் ரயில் மீண்டும் புறப்பட்டுச் சென்றது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக வின் கேர்கல் அறிக்கையை திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ளார்

தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற திட்ட அமலாக்கத் துறை என்ற பெயரில் தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்று திரு மு க ஸ்டாலின் சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

தமிழக சட்டமன்றத் தேர்தலுக்கான அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கை நாளை வெளியாகலாம் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது புதுச்சேரி சட்டமன்றத் தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது

இதன்படி வில்லியனூர் தொகுதியில் திரு

சிவா ராஜ்பவன் தொகுதியில் திரு எஸ்பி சிவகுமார் காரைக்கால் தெற்கு தொகுதியில் திரு நாஜிம் உப்பளம் தொகுதியில் திரு அனிபால் கென்னடி உருளையன்பேட்டை தொகுதியில் திரு

கோபால் உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப் பட்டுள்ளனர் பாகூர் தொகுதிக்கான திமுக வேட்பாளரின் பெயர் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் பட்டியலில் தெரிவிக்கப் பட்டுள்ளது

அர்ஜுன் சர்மா இன்று காவல் துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் சமாதான கமிட்டி உறுப்பினர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் விழாவின் போது கொரோனா தடுப்பு விதிமுறைகளை முறையாகக் கடைபிடிக்க வேண்டும் என்றும் தேர்தல் காலமாக இருப்பதால் விழாவில் அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் எதையும் அனுமதிக்கக் கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் சரியான தகவல்களின் அடிப்படையில் நம்பகத் தன்மையுடன் கூடியதாக அமைய வேண்டும் என மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக வின் தேர்தல் அறிக்கையை திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ளார் புதுச்சேரி சட்டமன்றத் தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது